தொடங்கியது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் பிரதமின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானது என மாநில அரசு கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தில் குடியிருக்கும் அனைவருக்கும் சுகாதார காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார்

கிரகப்பிரவேசத்திற்கான பட்டயத்தையும் பிரதமர் வெளியிட்டார் அப்போது உரையா்றறிய பிரதமா் வீட்டு வசதி திட்டம் என்பது வீடு வழங்குவது மட்டுமல்ல என்றும் அன்றாட போராட்டங்களிலிருந்து விடுபட்டு ஏழைகளுக்கு நம்பிக்கையை நிலைநாட்டுவதாகும் என்று கூறினார்

துய்மை இந்தியா மகாத்மாகாந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இலவச சமையல் ளரிவாயு வழங்கும் திட்டம் சௌபாக்கியா போன்ற பல்வேறு திட்டங்கள் ஏழை மக்களின் வீட்டு வசதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் இதனால் அவர்களின் கனவுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

பாதிக்கப்பட்டவர்களில் நான்கில் மூன்று பங்குக்கும் அதிகமானோர் மொத்தம் குணமடைந்திருப்பதாகவும் நான்கில் ஒரு பகுதியினா் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

பீகாரில் உள்ள தர்பங்கா விமான நிலையத்திலிருந்து தில்லி மும்பை பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு தினந்தோறும் விமானங்களை இயக்குவதற்கான பயணச்சீட்டு முன்பதிவு இம்மாத இறுதியில் தொடங்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத் துறைஅமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் தர்பங்கா விமான நிலையத்தின் களப்பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் வரும் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்றார் இந்த விமான நிலையத்தின் பல்வேறு பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் திருப்தி அளிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் அக்டோபர் இறுதி வாரத்திற்கு முன்பாக அளைத்து பணிகளும் நிறைவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பயணிகளின் பாதுகாப்பு கருதி விமாணங்களில் புகைப்படம் எடுத்தல் தொடர்பான விதிகள் மீறப்பட்டால் கடுமையாள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமாள போக்குவரத்து தலைமை இயக்ககம் எச்சரித்துள்ளது இத்தகைய விதிமீறல் கண்டறியப்பட்டால் அந்த பயணிகள் விமாளம் இரண்டுவார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று இன்று வெளியிடப்பட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமீறல் பற்றிய தகவல் அழிந்த அடுத்த நாளிலிருந்து தற்காலிக நிறுத்தம் தொடங்கும் என்றும் பொறுப்பானவா்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை இது தொடரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் மட்டுமே இவற்றில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

உடல் வெப்பம் கண்டறிதல் சமூக இடைவெளி போன்ற முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டு பயணிகள் ரயில்களில் அனுமதிக்கப்பட்டனர்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் தேவையையும் காத்திருப்போர் பட்டியலையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவைப்பட்டால் கூடுதவாக ரயில்கள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தலைநகர் தில்லியில் அனைத்து மெட்ரோ வழித்தடங்களிலும் இன்று முதல் ரயில்கள் இயக்கப்பட்டன மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ளது

இத்தேர்வை எழுதும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசும் அணிந்து வருவதுடன் தேர்வு மையத்திலும் அந்த வளாகத்திலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விருப்பப்படுவோர் கையுறைகளை அணிந்து வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருமிநாசினி திரவத்தையும் அவரவர் கொந்த ஏற்பாட்டிலேயே கொண்டு வரவேண்டும் குடிநீரை வெளிப்படையான பாட்டில்களில் எடுத்துவரவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது எனினும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய காலணிகள் மெல்லிய ரக உடைகளை அணிந்து வரக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்வெழுதும் அறைக்குள் செல்லும் மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே அணிந்து வந்த முகக்கவசங்களை அகற்றிவிட்டு தேர்வு மையத்தில் வழங்கப்படும் புதிய முகக்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தகுதியான விவசாயிகளுக்கு அடுத்த தவணைக்கான நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இணையதளம் வாயிலாக விவசாயிகள் பதிவினை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த விவரங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அலுவவ்கள் மூலம் கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அளவில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உரிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் அல்லாதவா்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் யுளியன் பிரதேசத்தில் குடியிருக்கும் அனைவருக்கும் சுகாதார காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளாா் பணி புரியும் அரசு ஊழியர்கள் ஒய்வுபெற்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் கட்டணமில்லா காப்பீட்டுத் திட்டம் கிடைக்கும் என்று அவர் கூறினார் நாட்டிலேயே முதல் முறையாக அமவ்படுத்தப்படும் இத்தகைய திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக துணை நிலை ஆளுநர் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் ககாதார திட்டம் என பெயரிடுவது குறித்து பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகள் வரவேற்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தான் அமைதி நடவடிக்கையில் அந்நாட்டின் இறையாண்மக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் மதிப்பு அளிக்கப்பட வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தோஹாவில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் அமைதிப் பேச்சுவார்தையில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர் அமைதி நடவடிக்கைகள் மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் மேம்படுத்துவதாக இருக்க வேண்டுமென்று கூறினார் மேலும் சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் நலிந்த பிரிவு மக்களின் நலன் உறுதி செய்யப்பட வேண்டுமென்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார் எந்த வகையாள அமைதி நடைமுறையாக இருந்தாலும் அது ஆபகானிஸ்தான் தலைமையில் ஆப்கானிஸதானுக்கு உரியதாக அந்நாட்டால் கட்டுப்படுப்படுத்தப்படுவதாக இருக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நிலை என திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார்

மியான்மில் வரும் நவம்பர் மாதம் ளட்டாம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ரொஹிங்கியா பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று ஐ நா பாதுகாப்பு சபையைச் சேர்ந்த எட்டு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன ரொஹிங்கியா உள்ளிட்ட அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பாக முழுமையாக சமமாக பங்கேற்பதை மியான்மர் உறுதி செய்ய வேண்டுமென்று அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட எட்டு நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மியான்ம் ரானுவத்தினருக்கும் அரசு எதிர்ப்பு படையினருக்கும் இடையே ராக்கின் சின் மாநிலங்களில் நடைபெறும் மோதல்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ள இந்த நாடுகள் மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளன